இளைஞர்கள் தங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் அவரவர் தாய்மொழியிலேயே பேச வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்த பின்னர் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை அகில இந்திய வானொலி துர்தர்ஷன் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சக யூ டியூப் அலைவரிசைகளிலும் நேரடி ஒலிபரப்பு செய்யப்படும் அகில இந்திய வானொலியின் நியூஸ் ஆன் ஏர் செல்போன் செயலியிலும் இதனை கேட்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் அடைக்கலாபுரத்தில் தனியார் அறக்கட்டளையால் நடத்தப்படும் பள்ளியில் பயிலும் ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த அறக்கட்டளையால் நடத்தப்படும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் இங்கு தங்கி பயிலும் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்றார் இந்த இல்லம் மென்மேலும் வளர்ந்து சேவை புரியவும் முதலமைச்சர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் அல்லாத பனியிடங்கள் விரைவில் நீரப்பப்படும் என்றும் கழிப்பறைகளை மாணவர்கள் சுத்தம் செய்யும் நிலை இனி உருவாகாது என்றும் மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாயைத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதத் தேர்வு எழுதும் மாணவிகளை பெண் ஆசிரியைகளே சோதனையிடுவார்கள் என்றார்

கோபிச்செட்டிப்பாளையத்தில் நெடுஞ்சாலைதுறையின் மூலம் சிறப்பு கோட்டம் உருவாக்கப்பட்டு சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் செயல்படுத்தப்படும் என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தாா்

நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் காவிரி நீரை நிரப்புவதற்கான திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் இம்மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அரசின் நலத்திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தபின் சின்னமணலி என்னுமிடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது மேட்டுர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் நிரப்புவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார் அடுத்த கட்டமாக நாமக்கல் மாவட்டத்திலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் இம்மாவட்டத்தில் கோடைகாலத்தில் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகள் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழக அரசு மக்களின் தேவைகளை அறிந்து அதளை நிறைவேற்றும் விதமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் பென்னாகரம் பேரூராட்சியில் மட்டும் சுமார் எட்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறினார் பென்னாகரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் திரு அன்பழகன் குறிப்பிட்டார் திருவண்ணாமலை மாவட்டம் செண்பகத்தோப்பு அணையின் மதகுகள் பொருத்தும் பணிகளை இந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அணையில் உள்ள ஏழு மதகுகளில் தற்போது மூன்று மதகுகள் பொருத்தப்பட்டு வருவதாகவம் எஞ்சிய நான்கு மதகுகள் விரைவில் பொருத்தப்படும் என்றும் தெரிவித்தார்

கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இந்திய விளையாட்டுத் துறையிள் எதிர்காலத்திற்கான மாபெரும் நடவடிக்கை என பிரகமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் நடைபெறும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கேலோ இந்தியா விளையாட்டிடுப் போட்டிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துப் பேசிய அவர் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்த இப்போட்டிகள் உதவிகரமாக இருக்கும் என்றார் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இளைஞர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்திய இளைஞர்கள் தங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பேசும்போது அவரவர் தாய்மொழியிலேயே பேச வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கலாச்சார திருவிழாவில் பேசிய அவர் மொழிகள் பாதுகாப்பாக இருந்தால்தான் ஒரு நாட்டின் கலாச்சாரம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றார் உலகிலேயே இந்தியாதான் கலாச்சாரத்தால் இணைக்கப்பட்ட ஒரே நாடு என்றும் அவர் குறிப்பிட்டார்

மூத்த குடிமக்கள் நடத்தப்படும் விதத்தை பொறுத்தே அரசு மதிப்பிடப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது ஒய்வு பெற்ற அரசு ஊழியரின் மருத்துவ செலவு தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வயதான ஒய்வூதியதாரா்களுக்கு சேர வேண்டிய மருத்துவ சலுகைகள் உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் என கூறியுள்ளது உயிரை காக்கும் அவசர நிலையில் காப்பீடு திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்ட மருத்துவமனைகள் மட்டுமின்றி உயிரை காப்பாற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து காப்பீடு திட்டத்தில் இல்லாத மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவாகளுக்கு மருத்துவ செலவை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

திருவனந்தபுரம் புதுதில்லி கேரளா எக்ஸ்பிரஸ் காஸியாபாத் வழியாக மாற்றுப் பாதையில் திருப்பி விடப்பட்டுள்ளது இருவரிச்செய்திகள் உள்நாட்டு சண்டையால் பாதிக்கப்பட்ட தெற்கு சூடானில் போட்டி குழுக்களின் தலைவர்கள் ஒன்றிணைந்து புதிய கூட்டணி அரசு ஒன்றை அமைத்துள்ளனர் தேசியவாதம் மற்றும் பாரத் மாதா கீ ஜெய் போன்ற சொற்கள் தவறாகப் பயன்படுத்தப்படுவதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் கூறியுள்ளார் நாட்டிற்கு அவசியமான குடியுரிமை திருத்த சுட்டம் குறித்து இஸ்லாமியர்களிடையே எதிர்க்கட்சிகள் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் திரு நரேந்திரன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைய உள்ள செயற்கைக்கோள் ஏவுதளம் பூரீஹரிகோட்டாவைவிட சிறப்பானதாக அமையும் என இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை கூறியுள்ளார்

ஆடவர் ப்ரீ ஸ்டைல் பிரிவில் இந்தியாவின் ரவி தாஹியா தஜிகிஸ்தான் வீரரை வீழ்த்த தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார் இப்போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா கௌரவ் பாலியான் சத்யவர்த் காடியன் ஆகியோர் வெள்ளிப்பதக்கங்களை பெற்றனர்